பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது முதலாவது வெளிநாட்டுப் பயணமாக வரும் எட்டாம் தேதி மாலத்தீவு செல்கிறார்

அமைச்சர் திரு சதானந்த கௌடா தெரிவித்துள்ளார்

பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

அவர் இரண்டாவது முறையாக இந்தியப் பிரதமராக பொறுப்பேற்றபின் மேற்கொள்ளும் முதவாவது வெளிநாட்டுப் பயணம் இதுவாகும் பிரதமரின் இந்தப் பயணத்தின் போது இந்தியா மாலத்தீவு இடையேயான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது மேலும் இருநாடுகளுக்கு இடையிலான சிறப்பு வாய்ந்த நட்புறவை வலுப்படுத்தி இருதரப்பு நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்தும் பிரதமரின் பயணத்தின் போது விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாலத்தீவு பயணத்தை முடித்துக் கொண்டு ஒன்பதாம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இலங்கைக்கு செல்ல இருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பதி அருகே உள்ள தேசிய வளிமண்டல ஆராய்ச்சிக் கூடத்தில் விஞ்ஞானிகள் மற்றும் இளம் ஆராய்ச்சியாளர்களுடன் கலந்துரையாடிய குடியரசு துணைத் தலைவர் புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றம் போன்றவை பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன என்றார் புவி வெப்பமயமாதலால் புயல் கனமழை சூறாவளி வறட்சி என பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு நாட்டின் விவசாயம் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு வெங்கய்ய நாயுடு சுட்டிக்காட்டினார் எனவே பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு வறுமை ஒழிப்புக்காக விஞ்ஞானிகள் துல்லியமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் முத்தலாக் தடை சட்டம் நாடாளுமன்றத்தில் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று மத்திய சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தமது இலாகா பொறுப்புகளை ஏற்றுக் கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தபடி இந்த மசோதா கொண்டு வரப்படும் என்றார்

நாடு முழுவதும் குறைந்தவிலை மருந்தகங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என மத்திய ரசாயனம் மற்றம் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மருந்தகங்களின் எண்ணிக்கை ஐயாயிரமாக உயர்த்தப்படும் என்றார் இந்தக் கடைகளுக்கு விநியோகிக்கப்படும் மருந்து பொருட்களின் அளவும் அதிகரிக்கப்படும் என்று கூறினார்

இந்த மையங்கள் மூலமாக சுகாதார சேவைகள் மேற்கொள்ளப்படும் என பிரச்சார இயக்கம் ஒன்றை தமது துறை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

புதுதில்லியில் நேற்று அனைத்து மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் மாநாட்டில் பேசிய தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா இதனைத் தெரிவித்தார் மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அடங்கிய இந்தக்குழுவினர் வாக்காளர்பட்டியல் வாக்குச்சாவடிகள் நடத்தை நெறிமுறைகளை அமல்படுத்துவது வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் செலவின மேலாண்மை போன்ற அம்சங்கள் குறித்து ஆராய இருப்பதாக அவர் கூறினார் இக்குழுவினர் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட பிரிவுகளில் விரிவான ஆய்வு மேற்கொன்டு உரிய பரிந்துரைகளை வருகிற ஆகஸ்ட் மாதத்திற்குள் வழங்கும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக தேர்தல் நடைமுறைகளை எளிமைப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் அறிவியல் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிப் பணியில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் தமிழகம் மருத்துவ சுற்றுலா மையமாக உருவெடுத்துள்ளது என்றார்

அஇஅதிமுக எப்போதும் சிறபான்மை மக்களின் அரணாகத் திகழும் என அக்கட்சியின் ஒருங்கிணைபாளரும் துனை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் அஇஅதிமுக சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இஸ்லாமிய கமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக காலஞ்சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு நன்மைகளைச் செய்ததாகத் தெரிவித்தார் தமிழகத்தை ஆட்சி செய்யலாம் என்ற சிலரது கனவு ஒருபோதும் பலிக்காது திரு ஒ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் அஇஅதிமுகவிள் கூட்டணி கட்சித் தலைவர்களும் கலந்து கொண்டனர் கல்வியை மாநில பட்டியலுக்குக் கொண்டுவர திமுக பாடுபடும் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நன்றி அறிவிப்புக் கூட்டத்தில் பேசிய அவர் திமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்காக மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் உரிமைக்காக போராடுவார்கள் என்றார் மேலும் ஜனநாயகம் மதச்சார்பின்மையை பாதுகாக்கவும் சோஷலிஸ கொள்கைகளை ஒங்கி ஒலிக்கவும் ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையின மக்களின் மேம்பாட்டுக்காகவும் திமுக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தூய்மை நீலகிரி திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்திற்குள் இயங்கும் அனைத்து கனரக வாகனங்களிலும் குப்பைத் தொட்டிகளை வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா உத்தரவிட்டுள்ளார் இதன்பேரில் உதகை வட்டாரப் போக்குவரத்து அலுவலர் திரு கதிரவன் நேற்று உதகையில் இயங்கும் மினி பேருந்துகளில் குப்பைத் தொட்டிகளை பொருத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்